பிரதமர் திரு

மாற்றங்களுக்கு ஏற்ப ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார்

அணி அணியை தோற்கடித்தது பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது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

ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஐநா சபையின் முடிவெடுக்கும் இடத்திலிருந்து இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் தான் இந்தியாவை ஒதுக்கி வைத்திருப்பீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

மூன்றாவது உலகப் போர் ஒன்றுதான் நடைபெறவில்லை ஆனால் இக்காலகட்டத்தில் பல போர்களும் குழுக்களுக்கு இடையே மோதல்களும் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகரித்து உலகையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கான பதிலை அந்த சபையிடமிருந்து தாம் அறிய விரும்புவதாகவும் அவர் கூறினார்

ஐநா சபையின் நிறுவன உறுப்பினர்களில் ஒரு நாடு இந்தியா என்பதில் பெருமிதம் அடைவதாகவும் பிரதமர் கூறினார் ஐநாவின் அமைதி காப்புப் படையில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்தியா தான் ஏராளமான வீரர்களை இழந்துள்ளது என்றும் இந்த சபையில் இந்தியாவின் பங்களிப்பு மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா எப்போதுமே தனது நலனுக்காக செயல்பட்டதில்லை என்றும் மனிதகுல நன்மைக்காகவே எப்போதும் அதன் செயவ்பாடுகள் அமைந்துள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே யுடன் உரையாடியதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது ட்விட்டர் செய்தியில் தமிழில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர் அபிவிருத்தி பொருளாதார உறவு கற்றுலா கல்வி கலாச்சாரம் பரஸ்பர நலன் அடிப்படையிலான மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் உட்பட தனித்துவமிக்க இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பொருளாதார விஷயங்களிலும் இருநாடுகளும் நட்புடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் திரு ராஜ்பக்சேயுடன் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் பயங்கரவாதம் போதைப் பொருள்கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக கூட்டாக போராட கடல்சார் பாதுகாப்பை அதிகப்படுத்துவது குறித்தும் திரு ராஜபக்சே யிடம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

மத்திய அரசு உத்தேசித்துள்ள மருத்துவ ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தால் நாடுமுழுமைக்கும் விரிவான சுகாதார புள்ளி விவரங்கள் கிடைக்கும் என்றும் மேலும் இந்த துறை டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இணைக்கவும் அது உதவும் என்றும் அவர் கூறினார் மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும்போது கிடைக்கும் புள்ளி விவரங்கள் சுகாதாரத் துறையை மேலும் மேம்படுத்த உதவும் என்றும் அவர் கூறினார் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பொது சுகாதாரத் துறையில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்தார் விவாகரத்து பெற்ற மகள்களும் குடும்ப ஒய்வூதியத்தை பெறும் வகையில் அதற்குரிய விதிகள் தளரத்த்தப்பட்டுள்ளதாக மத்தியப் பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஓய்வூதியம் பெற்று வரும் ஒருவர் உயிரிழந்தால் அவருக்கு மகள் இருக்கும் பட்சத்தில் அவர் விவாகரத்து பெற்றிருந்தாலும் அல்லது விவாகரத்துக்கு மனு செய்திருந்தாலும் குடும்ப ஒய்வூதியத்தைப் பெற தகுதி உடையவராகிறார் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை மேற்கொண்ட முக்கியமான சீர்திருத்தம் இது என்று கூறினார் விவாகரத்துப் பெற்ற மகள்கள் சமூகத்தில் சமஉரிமை பெறவும் மதிப்புடன் வாழவும் இத்தகைய நடவடிக்கை உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மாற்றத் திறனாளி குழந்தைகளும் அவரது தாய் அல்லது தந்தையின் குடும்ப ஒய்வூதியத்தைப் பெறும் வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் கூறினார்

வயதான காலத்தில் ஒய்வூதியர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை வழங்க வேண்டாம் என்பதற்காக வாழ்நாள் உறுதிச் சான்றை அளிப்பதற்காக அவர்கள் நேரில் வரவேண்டிய அவசியமில்லை என்றும் டிஜிட்டல் தொழில் நுட்பத்தில் அதற்கான சான்றை வழங்கினால் போதும் என்றும் முக்கியமான முன்முயற்சியை அரசு எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் பிஜேபி தேசிய நிர்வாகிகள் பட்டியலை புதுதில்லியில் நேற்று அக்கட்சியின் தலைவர் திரு

நட்டா வெளியிட்டார் சத்திஷ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு ரமன்சிங் ராஜ்ஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ரகுபர் தாஸ் திரு

பூபேந்தர் யாதவ் திரு அருண்சிய் திரு கைவாஷ் விஜய் வராகியா ஆகியோர் மீண்டும் பொதுச் செயலாளர்களாக தொடர்கிறார்கள்

துஷ்யந்த் குமார் கௌதம் திருமதி புரந்தேஸ்வரி திரு

தருண் சுக் திரு திலிப் சைக்கியா ஆகியோர் புதிய பொதுச்செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் பொருளாளராக திரு ராஜேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார் பிஜேபி இளைஞர் அணித் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தேஜஸ்வி சூர்யா நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளார் இதைத் தவிர திரு சம்பித் பத்ரா திரு சுதான்சு திரிவேதி திரு ராஜீவ் பிரதாப் ரூடி திரு

பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து அறிவிப்பார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அன்பழகன் கூறினார்

டிஜெயக்குமார் கூறியுள்ளார்

மீட்கப்பட்ட மினவர்கள் நாளை மியான்மரிலிருந்து தில்லிக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து நாளை மறுநாள் சென்னைக்கு அழைத்து வர தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட முறையில் காணாமல் போன மற்றொரு மீனவரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பின்னர் இந்த வழக்கு சிபிஐ வசும் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் சாத்தான்குளம் கோவில்பட்டி ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்

இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முஸ்தாபா அடப் புதிய அரசமைக்க மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து ராஜினாமா செய்துள்ளார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை நேற்று புதுதில்லியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா சந்தித்துப் பேசினார்

அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தது